நரேந்திரமோடி கூறியுள்ளார்

காவிரி ஆற்றை காண செல்லும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் கேட்டுக்கொண்டுள்ளார்

விவசாயிகளின் நலனுக்கு எதிரான எந்தவொரு திட்டத்தையும் மத்தியஅரசு செயல்படுத்தாது என்று பிஜேபி தேசியச்செயலர் திரு ஹெச் ராஜா கூறியுள்ளார்

சர்வதேச அளவில் தீவிரவாதம் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உருவெடுத்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் உத்தரப்பிரதேசம் மாநிலம் மதுராவில் பல்வேறு அரசு நலத்திட்டங்களை இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார் அண்டை நாடு ஒன்று தீவிரவாதத்தை தொடர்ந்து ஊக்குவித்து வருவதாக அவர் குறை கூறினார்

இன்று அகமதாபாதில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து தலாக் முறையிலான விவாகரத்து முறைக்கு தடை போன்றவை மிகப்பெரிய சாதனைகளாகும் என்று குறிப்பிட்டார் சமூக பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறைக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் காவிரி ஆற்றை காண செல்லும் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் கேட்டுக்கொண்டுள்ளார் இன்று தர்மபுரியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இக்கோரிக்கையை விடுத்தார்

செல்ஃபி எடுப்பதையும் கரையோரங்களில் நின்று வேடிக்கை பார்ப்பதையும் தவிர்க்கவேண்டும் என்று மாவட்ட நிர்வாகமானது தொடர்ந்து வலிபுறுத்தி வருகிறது அதற்கு தடையும் விதித்திருக்கிறது அப்படி இருக்கின்ற பட்சத்தில் மக்கள் அதையும்மீறி செயல்ட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஆகவே ஒகேனக்கல்லை பார்வையிட செல்கின்ற மக்களுக்கு மாவட்ட நீர்வாகம் சார்பாக ஒரு அன்பான வேண்டுகோள் ஒவ்வொருவடைய உயிரை காப்புற்காக இந்த செல்ஃபி எடுப்பதையும் காவிரி கரையோரம் நின்று வேடிக்கை பார்ப்பதையும் தவிர்க்கவேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்

இன்று விருதுநகரில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு வெளிநாட்டு பயணம் மூலம் தொழில் முதலீடுகளை ஈர்த்துள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு உதயகுமார் கூறியுள்ளார் இமானுவேல் சேகரனின் நினைவு தினத்தை ஒட்டி இன்று பரமக்குடியில் உள்ள அவரது நிளைவிடத்தில் மலர் அஞ்சலி செலுத்தியபின்னர் செய்தியாளர்களிடம் அமைச்சர் பேசினார் இந்த வெளிநாட்டு பயணத்தை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அரசியல் காரணங்களுக்காக எதிர்ப்பதாகவும் திரு உதயகுமார் குறை கூறினார் இமானுவேல் சேகரன் நினைவிடத்தில் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு பொன்ராதா கிருஷ்ணன் உட்பட தலைவர்கள் பலர் மலரஞ்சலி செலுத்தினர் விவசாயிகளின் நலனுக்கு எதிரான எந்தவொரு நடவடிக்கையையும் மத்தியஅரசு மேற்கொள்ளாது என்று பிஜேபி தேசிய செயலாளர் திரு ஹெச் ராஜா கூறியுள்ளார் இன்று மயிலாடுதுறையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விவசாயிகள் மற்றும் முறைசாரா தொழிலாளர்களுக்கான ஒய்வூதிய திட்டத்தை பிரதமர் நாளை தொடங்கிவைக்க உள்ளதாக கூறினார் நாட்டின் அடிப்படை பொருளாதார கட்டமைப்பு வலுவாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அரசுடமையாக்கப்பட்ட வங்கிகளில் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் நகை கடன் நிறுத்தப்படுவதாக பொய்யான தகவல்கள் பரப்பப்படுவதாகவும் திரு ராஜா குற்றம் சாட்டினார் காவிரி டெல்டா மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்ட தூர்வாரும் பணிகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி குறித்து தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிடவேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலச்செயலர் திரு முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை இன்று விடுத்துள்ள கூடுதலாக அவர் தடுப்பணகள் கட்டுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ளவேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார்

இதன்மூலம் பெறப்படும் நிதி கங்கையை தூய்மைப்படுத்தும் பணிகளுக்காக பயன்படுத்தப்படும் என்றும் திரு பிரகலாத் பட்டேல் கூறினார்

இன்று பாட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த சட்டத்தின் மூலம் நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் வலுப்பெறும் என்றார் ஒரே குடும்ப அட்டை திட்டம் தற்போது பதினான்கு மாநிலங்களில் செயல்பாட்டில் உள்ளதாகவும் அவர் கூறினார் எஞ்சிய மாநிலங்களில் அடுத்த ஆண்டிற்குள் இந்த திட்டம் செயல்பாட்டிற்கு வரும் என்றும் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் தெரிவித்தார் பிரதமரின் முதன்மை ஆலோசகராக திரு பி கே சின்ஹாவும் முதன்மைச்செயலாளராக டாக்டர் பி கே மிஸ்ராவும் நியமிக்கப்பட்டுள்ளனர் நியமனங்களுக்கான அமைச்சரவைக்குழு இதற்கான ஒப்புதலை வழங்கியது நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அப்பர் பவானி அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியதையடுத்து உபரிநீர் இன்று மாலை முதல் வெளியேற்றப்படுகிறது இதன்காரணமாக கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

திருவள்ளூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் உற்பத்தி செய்யப்பட்டாலோ பயன்படுத்தப்பட்டலோ சம்பந்தப்பட்டவர்களிடமிருந்து அதிகபட்சமாக ஒரு லட்சும் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என்று ஆட்சியர் திருமதி மகேஸ்வரி எச்சித்துள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே ரயில் மோதியதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் உயிரிழந்தனர் ஈரோடு மாவட்டத்தில் பிளாஸ்டிக் பயன்பாட்டினால் ஏற்படும் தீமைகள் குறித்தும் அதனை தவிர்ப்பதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் இன்று பேரணி நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டத்தில் சீர்சேமிப்பின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் வகையில் சமையல் எரிவாயு சிலிண்டர்களில் ஸ்டிக்கர் ஒட்டும் பணியினை ஆட்சியர் திரு கந்தசாமி இன்று தொடங்கி வைத்தார்

தென்னாப்பிரிக்கா ஏ அணிக்கு எதிரான முதலாவது நான்கு நாள் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வெற்றிபெறும் நிலையில் உள்ளது